முதலமைச்சர் திரு எடப்பாடி கே

தேசிய இணைய நூலகத்தில் தமிழ் மொழி புறக்கணிக்கப்பட மாநில அரசு ஒருபோதும் இடம் தராது என்று தமிழ் வளர்ச்சி பண்பாட்டுத்துறை அமைச்சர் திரு பாண்டியராஜன் தெரிவித்துள்ளார்

வாராக்கடன் பிரச்சினைகளுக்கு தீர்வுகாண தனி நிறுவனம் ஏற்படுத்தப்படும் என்று மத்திய நிதித்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்திருக்கிறார்

எடப்பாடி கே

அரசு போக்குவரத்துக்கழக வரலாற்றில் முதல்முறையாக குளிர்சாதனம் படுக்கை மற்றும் இருக்கை கழிவறை வசதிகளுடன் கூடிய இந்த நவீன பேருந்துகள் இன்றுமுதல் பொதுமக்களுக்காக இயக்கப்படுகின்றன துணை முதலமைச்சர் திரு

பன்னீர்செல்வம் அமைச்சர் திரு

விஜயபாஸ்கர் உள்ளிட்டோர் கலந்துகொண்டனர் முன்னதாக நேற்று சென்னை தலைமைச் செயலகத்தில் தமிழ்நாடு அரசு கேபிள் டி வி

சி டி வி

சட்டப்பேரவையில் கேள்விநேரத்திற்கு பின்னர் இதுதொடர்பான பிரச்சினையை எழுப்பிய எதிர்கட்சித்தலைவர் திரு

இதற்கு பதிலளித்த அமைச்சர் அனைத்து மின் நூலகங்களையும் இணைக்கும் முயற்சியாக இந்திய தேசிய இணைய நூலகம் தொடங்கப்பட்டுள்ளது என்றும் இதில் முன்மாதிரியாக ஹிந்தி ஆங்கிலம் சமஸ்கிருதம் மட்டும் இடம்பெற்றுள்ளது என்றும் கூறினார்

இணையதளத்தில் பதிவேற்றத்தின் பின்னர் உலக தமிழ் மக்களுக்கு இவை போய் சேரும் என்றும் குறிப்பிட்டார் எனவே தமிழ் நூல்கள் புறக்கணிக்கப்படவில்லை என்று அமைச்சர் கூறினார்

ம க இளைஞர் அணித்தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கேட்டுக்கொண்டுள்ளார் சென்னையில் இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் பல்கலைக்கழக மானியக்குழு கல்வியாளர் அமைப்பாக செயல்பட்டு வந்த நிலையில் புதிய அமைப்பு அரசியல் அமைப்பாக மாறும் அபாயம் உள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் பல்கலைக்கழகங்கள் மீதான மாநில அரசின் அதிகாரங்களை உயர்கல்வி ஆணையம் பறிக்கும் எனவும் அவர் சுட்டிக்காட்டினார்

பியூஷ்கோயல் தெரிவித்திருக்கிறார் புதுதிலலியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் வங்கிகளின் வாராக்கடன் பிரச்சினை குறித்து சுனில் மேத்தா குழுவின் பரிந்துரைகளை அரசு நடைமுறைப்படுத்தும் என்றார்

வாராக்கடன்களுக்கு தீர்வு காண்பதோடு வேலைவாய்ப்புக்களை அதிகரிக்கவும் இந்த திட்டம் வழிவகை செய்யும் என்றும் அவர் கூறினார்

பியூஷ்கோயல் தெரிவித்தார்

இதுதொடர்பாக மத்திய அரசின் மனு மீது விசாரணை மேற்கொண்ட தலைமை தீபக் மிஸ்ரா தலைமையிலான அமர்வு காவல்துறையில் பல்வேறு நீதிபதி சீர்திருத்தங்களுக்கு உத்தரவிட்டுள்ளது இதன்படி காவல்துறை தலைவர்கள் நியமனத்தின் போது மூத்த காவல்துறை அதிகாரிகளின் பெயரை மத்திய தேர்வாணையத்திற்கு மாநிலங்கள் பரிந்துரைக்க வேண்டும் என்று நீதிமன்றம் கூறியுள்ளது

காவல்துறை நியமனத்தில் மாநில அரசுகளுக்கான தனி சட்டங்கள் நிறுத்தி வைக்கப்படும் என்று கூறியுள்ள நீதிமன்றம் இருப்பினும் இதுதொடர்பாக ஏற்கனவே ஏற்படுத்தப்பட்டுள்ள நீதிமன்றங்களை அணுக அனுமதி வழங்கியுள்ளது

ட்விட்டரில் இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் நேபாளத்தில் உள்ள இந்திய தூதரகமும் யாத்ரீகர்களை தொடர்புகொண்டு அவர்களுக்கு உணவும் தங்கும் வசதியும் கிடைப்பதை உறுதி செய்துள்ளதாக கூறினார் மேலும் பக்தர்கள் மற்றும் அவர்களது குடும்ப உறுப்பினர்களுக்கு உதவும் வகையில் தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னட மொழிகளில் ஹாட்லைன் விரைவு தொலைபேசி சேவையும் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது

தலைமை தேர்தல் ஆணையம் சார்பில் நடைபெறும் இந்த கருத்தரங்கில் அனைத்து வாக்காளர்களும் வாக்களிப்பது கட்டாயமாக்கப்படுவது குறித்து முக்கியமாக விவாதிக்கப்பட உள்ளது இக்கருத்தரங்கில் அனைத்து மாநில தலைமை தேர்தல் அதிகாரிகள் மற்றும் தேர்தல் சார்ந்த துறைகளின் உயர் அதிகாரிகள் கலந்துகொள்கின்றனர்

இருவரி கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் ஆட்சித்தலைவர் திரு

கதிரவன் தலைமையில் அரசு கேபிள் டிவி கண்காணிப்புக்குழுக் கூட்டம் இன்று நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் பேசிய ஆட்சித்தலைவர் அனைத்து கேபிள் டிவி ஆப்பரேட்டர்களும் பொதிகை தொலைக்காட்சியை கண்டிப்பாக ஒளிபரப்ப வேண்டும் என கேட்டுக்கொண்டார் மதுரையில் துணை ஆணையாளர் திரு

பிரான்ஸ் உருகுவே ரஷ்யா குரேஷியா பிரேஸில் பெல்ஜியம் அணிகள் காலிறுதிக்கு தகுதி பெற்றுள்ள நிலையில் இன்றைய ஆட்டங்களில் ஸ்வீடன் ஸ்விட்ஸர்லாந்தையும் கொலம்பியா இங்கிலாந்தையும் எதிர்கொள்கின்றன